பிரதமர் திரு

நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது

நீலகிரி திண்டுக்கல் கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் பிரதமர் திரு

காணொலி வாயிலாக நடைபெற்றஇந்நிகழ்ச்சியில் மின்னணு பண பரிவர்த்தனை மூலம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை நேரடியாக செலுத்தப்பட்டது

இந்நிகழ்ச்சியில் திட்ட பயனாளிகளோடு பிரதமர் கலந்துரையாடினார் ஸ்டாலின் தமிழகத்தில் ஊரடங்கை முறையாக அமல்படுத்த எடுக்கவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் காவல்துறை தலைவர் திரு திரிபாதி சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார்

திருச்சி அமைச்சர்கள் திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்தில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

திருச்சி மாவட்டத்தில் கோவிட் தொற்று நிலைமையை இன்று ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இறுதியாண்டு மருத்துவ மாணவர்களை கோவிட் பணியில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்டத்தில் ரெம்டெசிவிர் மருந்துகள் ஆக்சிஜன் படுக்கை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் தேவைப்படுவோருக்கு உரியநேரத்தில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

இம்மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கடலூர் மாவட்டத்தை தொற்று இல்லா மாவட்டமாக மாற்றுவதற்கு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் திறம்பட செயல்பட வேண்டுமென்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அரசு சார்பில் செய்து தரப்படுவதாகவும் கூறினார்

வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தின் கோவிட் நிலவரம் குறித்து வருவாய் அதிகாரியிடம் பேசி வருவதாக குறிப்பிட்டார்

சுப்ரமணியன் திரு சேகர் பாபு ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இந்நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது சீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஆலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது உறுப்பினர்கள் ஊதியம் தமிழகத்தில் கோவிட் தடுப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஒருமாத ஊதியத்தை வழங்குவார்கள் என முதலமைச்சர் திரு

ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி நாடு முழுவதும் அடுத்தவாரம் முதல் கிடைக்கும் என மத்தியஅரசு தெரிவித்துள்ளது

ரமலான் ஈகைத்திருநாளாம் ரமலான் பண்டிகை இஸ்லாமிய பெருமக்களால் இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு

க

கோவிட் தொற்று பாதிப்பினால் இந்தாண்டும் இஸ்லாமியர்கள் தத்தம் இல்லங்களிலேயே தொழுகை மேற்கொண்டு முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர்

நெல்லை மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர் பேரணாம்பட்டு உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளிலேயே கோவிட் தொற்றிலிருந்து உலகமக்கள் மீண்டு வரவேண்டுமென்ற வேண்டுதலோடு தொழுகை நடத்தினா் உலகப்புகழ் பெற்ற நாகூர் தர்கா வழக்கமான இன்று வெறிச்சோடி காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

அதன்படி சென்னை உயா்நீதிமன்ற சிவில் வழக்குகளில் ஆஜராக பி முத்துக்குமார் ஆர் நீலகண்டன் ஹர்ஷா ராஜ் உள்ளிட்டோரும் மதுரைக்கிளைக்கு வீர கதிரவன் திலக் குமார் உள்ளிட்டோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரசு வழக்கறிஞர்கள் நியமன நடைமுறைகள் முடிவடையும் வரை இவர்கள் இப்பொறுப்பு வகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

மதுசூதன ரெட்டி தெரிவித்துள்ளார் இதேபோல் தேனி மாவட்டத்தில் உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது

மழை தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலைகொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது லட்சத்தீவு பகுதியில் நிலைகொண்டுள்ளது